பிரதமர் திரு

உயர்கல்வி நிறுவனங்கள் வேலை உருவாக்குபவர்களாக மாணாக்கரை மேம்படுத்த வேண்டும் என்று தலைவர் திரு

உலகளாவிய ஸ்திரத்தன்மை பாதுகாப்பு பங்களிப்பு படைப்பாற்றல் மேம்பாடு என்பதே இம்மாநாட்டின் முக்கிய கருப்பொருளாகும்

பொருளாதார மேலாண்மை வர்த்தகம் முதலீடுகள் தொழில்நுட்பம் நகர்மயம் முதலீட்டு சந்தைகள் பருவநிலைமாற்றம் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவை குறித்து கடந்த மாநாட்டில் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது

இக்கல்விக்கொள்கையால் முழுமையான கல்வித்திறனுடன் பல்திறன் படைத்த நாடாக இந்தியா உருவாகும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மாணவர்கள் பெரிய கனவுகளுடன் தங்களது குறிக்கோளை எட்ட கடினமாக உழைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இந்திய கடற்படையின் விக்ரமாதித்யா கப்பல் அமெரிக்க கடற்படையின் நிமிட்ஸ் கடற்படை கப்பல்களுடன் இதர கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் இப்பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன விக்ரமாதித்யா நிமிட்ஸ் கப்பல்களை சேர்ந்த மிக் ரக போர்விமானங்களின் அதிநவீன பயிற்சிகளும் இதில் இடம்பெறுகின்றன

தொடர்ந்து வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் தரவரிசைப்பட்டியலில் அடுத்தடுத்து உள்ளவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறும் என்று மருத்துவ கல்வி கூடுதல் இயக்குனர் ஐி

மழையால் அதிகம் பாதிக்கப்படும் இடங்கள் கண்டறியப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார்

சென்னை செம்பரம்பாக்கம் ஏரி குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தெரிவித்த அமைச்சர் ஏரி முழுகொள்ளவை எட்டும்பட்சத்தில் உபரிநீரை வெளியேற்ற பொதுப்பணித்துறை தயார் நிலையில் உள்ளதாக கூறினார் ஏரி முழுவதும் பொதுப்பணித்துறையின் முழு கண்காணிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் உள்ளதாகவும் அவர் கூறினார்

இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குனர் டாக்டர்

பாலச்சந்திரன் பேசுகையில்

திருவாரூர் மாவட்டம் தென்பரையில் பாமணியாற்று பாலத்தை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளரிடம் பேசிய அவர் உணவு பொருட்களை பொறுத்தவரை அத்தியாவசிய பொருட்கள் கையிருப்பில் இருப்பதாக குறிப்பிட்டார்

துாத்துகுடி துாத்துகுடி மாவட்டத்தில் தொடர் மழையால் சேதமடைந்த வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் டாக்டர்

துாத்துகுடி மாவட்டம் முழுவதிலும் கன மழை பெய்த போதிலும் பாதிப்பு ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் மாவட்டத்தில் மழை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்

கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர் பேட்டை சின்னசேலம் சங்கராபுரம் ரிஷிவந்தியம் நயினார்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்துவருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா் மாவட்டத்தில் மழை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்

அன்பழகன் இன்று நேரில் ஆய்வு செய்தார்

மணிமுத்தாறு நம்பியாறு கொடுமுடி ஆறு அணைகளின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகின்றன

வலிப்பு நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது இத்தினம் குறித்து திருச்சி மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர்

அலீம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்